நி தாழ்வாள பகுதிகளில் சேர்ந்துள்ள குப்பை மற்றும் சேறுககதியை தரிதமாக அகற்ற தூய்மை குழுக்களை அமைக்க முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார்

இனி விரிவான செய்திகள் தமிழகத்தில் கஜா புயல் பாதித்த மாவட்டங்களை பார்வையிட்டு ஆய்வு செய்ய வந்துள்ள மத்தியக் குழுவினர் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமியுடன் சென்னையில் இன்று ஆலோசனை மேற்கொண்டனர் இக்குழுவினர் தலைமைச் செயலர் திருமதி கிரிஜா வைத்தியநாதன் மாநில வருவாய் நிர்வாக ஆணையர் திரு ராஜேந்திர ரத்னு உள்ளிட்டோருடனும் கலந்தாலோசித்தனர் மத்திய உள்துறை அமைச்சக இணைச் செயலர் திரு டேனியல் ரிச்சர்டு தலைமையிலான மத்தியக் குழுவில் மத்திய அமைச்சகங்களைச் சேர்ந்த திரு ஆர் பி கவுல் திரு பி கே ப்ரீவத்கவா திரு மணிச்சந்திர பண்டிட் திரு ஆர் இளவரசன் திருமதி வந்தனா சின்கல் டாங்டர் ஜெ வர்ஷா உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் இடம்பெற்றுள்ளனர் ஆலோசனைக்குப் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்தியக் குழு தலைவர் திரு டேனியல் ரிச்சர்டு முதலமைச்சருடனும் தலைமைச் செயலருடனும் ஆலோசனை மேற்கொண்டதாக்த தெரிவித்தார்

மத்தியக் குழுவினர் இன்றுமாலை புதுக்கோட்டை மாவட்டத்தில் கொளத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டனர் மாநில அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் மக்களவைத் துணைத் தலைவர் திரு தம்பிதுரை உள்ளிட்டோரும் மத்தியக் குழுவினருடன் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு சென்று சேதம் குறித்த விவரங்களை எடுத்துரைத்தனர் இக்குழுவினர் நாளை காலை தஞ்சையில் ஆய்வு மேற்கொள்கின்றனர் நாளையும் நாளை மறுநாளும் திருவாரூர் நாகை மாவட்டங்களை பார்வையிடும் ஆய்வுக்குழுவினர் அங்கிருந்து காரைக்கால் செல்ல திட்டமிட்டுள்ளனர் ஆய்வின் ஒரு பகுதியாக விவசாயிகளின் குறைகளை கேட்டறிந்து பொது மக்களிடம் கலந்துரையாடி பாதிக்கப்பட்ட பயிர் சேதங்களை மதிப்பீடு செய்ய உள்ளனர் மூன்று நாட்கள் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்த பின்னர் சென்னை திரும்பும் மத்தியக் குழுவினர் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி மற்றும் உயர் அதிகாரிகளுடன் மீண்டும் ஆலோசனை நடத்த உள்ளனர் புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன மாநில அமைச்சர்களும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரண பணிகளை நேரில் பார்வையிட்டு நடவடிக்கை எடுத்து வருகின்றனர்

பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார் முகாமில் தங்கவைப்பட்டுள்ளவர்களுக்கு பொறுப்பாளர்களை அவர் நியமித்து உடனுக்குடன் தேவையான வசதிகளை செய்து தருமாறு உத்தரவிட்டார் நாகை மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட இடங்களில் மீட்பு பணிகளை பார்வையிட்ட உயர்கல்வித் துறை அமைச்சர் திரு அன்பழகன் வேதாரண்யம் நகர்ப்பகுதியில் நாளை காலைக்குள் மின்சாரம் வழங்கப்படும் என்று கூறினார் கிராமப்புற பகுதிகளுக்கு மின்விநியோகத்தை சீர்செய்ய நான்கு மின் கோபுரங்கள் அமைக்கப்பட்டு வருவதாகவும் ஒரு வாரத்தில் அனைத்து பகுதிகளுக்கும் மின்சாரம் கிடைக்கும் என்றும் அவர் கூறினார் நாகை மாவட்டத்தில் ஆங்காங்கே மழை பெய்துவரும் போதிலும் நிவாரணப் பணிகள் மிகுந்த சிரமத்திற்கு இடையே மேற்கொள்ளப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

திருவாரூர் மாவட்டத்தில் கோட்டூர் அருகே உள்ள கண்டமங்கலம் பள்ளிவர்த்தி சேரி உள்ளிட்ட பகுதிகளை அமைச்சர் திரு செல்லூர் ராஜூ பார்வையிட்டார் கடலூர் மாவட்டத்தில் செம்பளக்குறிச்சி ரயில்வே சுரங்கப்பாதையில் தேங்கியுள்ள தண்ணீரை வெளியேற்றி போக்குவரத்தை சீர் செய்யும் பணியை ரயில்வே துறை மேற்கொண்டுள்ளது கஜா புயல் கள நிலவரம் மீண்டு வரும் டெல்டா மாவட்டங்கள் என்ற சிறப்பு செய்தித் தொகுப்பு

இந்த நிகழ்ச்சியை மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் அஞ்சல் செய்யும் புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் தாழ்வான பகுதிகளில் சேர்ந்துள்ள குப்பைகள் மற்றும் சேர் சகதியை தரிதமாக அகற்றுவதற்கு தூய்மைக்குழுக்களை அமைக்க முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார்

இக்குழக்களுக்கு தேவையான சாதனங்கள் மற்றும் பாதுகாப்பு சாதனங்களையும் வழங்க மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்து தர வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார்

இப்பணியில் ஈடுபட்டிருந்த போது மின்சாரம் தாக்கியதால் உயிரிழந்த இரண்டு மின்வாரிய ஊழியர்களின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார்

இவர்களின் குடும்பத்தில் தவா ஒருவருக்கு தகுதி அடிப்படையில் அரசு நிறுவனத்தில் வேலை வழங்கவும் முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் ஈக்கள் மற்றும் கொசு ஒழிப்பு பணிகளுக்காக ஒரு கோடி ருபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத் துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் கடலூர் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சை புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டங்களில் கடந்த ஒன்பது நாட்களாக நோய்த் தடுப்பு மற்றும் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார்

அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள்

இயல்பு நிலை திரும்பும் வரை தமது துறையின் பணிகள் போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார்

நாட்டிலுள்ள அனைத்து அகில இந்திய வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் பிரதம் உரையைத் தொடர்ந்து அதன் தமிழாக்கத்தை சென்னை வானொலி நிலையம் ஒலிபரப்புகிறது இரவு எட்டு மணிக்கும் இது மறு ஒலிபரப்பு செய்யப்படவுள்ளது மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும்

சென்னை வானொலியின் செய்திப்பிரிவு ஏற்பாடு செய்துள்ள இந்நிகழ்ச்சியில் பத்திரிகையாளர்கள் திரு அருண்குமார் திரு துரை ரமேஷ் ஆகியோர் பங்கு பெறுகிறார்கள் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதை அஞ்சல் செய்யும் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் தமிழகத்தில் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி விருதுநகர் மதுரை திண்டுக்கல் தேனி புதுக்கோட்டை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் ஆங்காங்கே கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது உள் மாவட்டங்களில் மழையோ இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது பார்வர்டுபிளாக் கட்சியின் முன்னாள் தலைவரும் உசிலம்பட்டி சட்டப்பேரவை முன்னாள் உறுப்பினருமான சந்தானம் இன்று காலமானார் சந்தானம் மறைவுக்கு திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளாா் விளையாட்டுச் செய்திகள் உலக மகளிர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மேரிகோம் ஆறாவது முறையாக தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார்

தங்கம் வென்ற மேரி கோமிற்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் சையத் மோடி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சமீர் வர்மா இறுதிப்போட்டிக்கு முன்னேறியுள்ளார் ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் மும்பை கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது